தளா்வுகள் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது

கருவிகளை தமிழகத்திற்கு கூடுதலாக வழங்க வேண்டுமென்று மாநில அரசு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது

பணிகளை தடுப்பு மருந்து ஒருங்கிணைப்பதற்காக உயர்நிலை பணிக்குழு ஒன்றை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது இனி விரிவான செய்திகள் ஊரடங்கு உத்தரவு தொடர்பாக மத்திய அரசு அறிவித்துள்ள சில சேவைகளுக்கான கட்டுப்பாடுகள் தளா்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது

தளா்த்தப்பட்ட விதிகளின்படி மருத்துவமனைகள் கிளினிக் மற்றும் தொலை மருத்துவ சேவைகள் செயல்படும் வங்கிக் கிளைகள் வழக்கமான பணி நேரங்களில் செயல்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாத்மாகாந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதித் திட்டத்தின்கீழ் பணிகளை மேற்கொள்வதற்கும் இதில் பணி புரிபவர்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி முககவசம் அணிந்து பணிகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சரக்கு போக்குவரத்துக்கும் தேசிய நெடுஞ்சாலைகளில் வாகனம் பழுது பார்க்கும் மையங்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது நியாயவிலைக் கடைகள் காய்கறி கடைகள் மளிகைக் கடைகள் பால் விற்பனை மையங்கள் எந்தவித நேர கட்டுப்பாடுமின்றி செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது பொது சேவை மையங்கள் மின் வர்த்தக நிறுவனங்கள் கொரியர் சேவைகள் தனியார் பாதுகாப்பு சேவைகள் போன்றவற்றிற்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது சுய வேலைவாய்ப்புடன் செயல்பட்டு வரும் மின்சாதன பழுது நீக்குபவர் ப்ளம்பர் மரவேலை செய்பவர்கள் வாகன பழுது நீக்கும் பணியில் ஈடுபடுபவர்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஊரக பகுதிகளில் இயங்கும் தொழிற்சாலைகளுக்கும் அத்தியாவசியப் பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது

இதற்கிடையே தமிழகத்தைப் பொறுத்தவரை மாநில அரசு உத்தரவு பிறப்பிக்கும் வரை தற்போதுள்ள கட்டுப்பாடுகள் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட வல்லுநர் குழு இன்று முதலமைச்சிடம் பரிநதுரைகளை அளிக்க உள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த பரிந்துரைகளை ஆய்வு செய்த பின்னர் ஊரடங்கின் கட்டுப்பாடுகளை தளர்த்துவது குறித்து முடிவெடுக்கப்பட உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மாநிலத்திற்குள் தங்களது பணி இடங்களுக்குச் குழுவாக செல்வதற்கு இன்று முதல் அனுமதி அளிக்கப்படுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது உரிய மருத்துவ பரிசோதனைகளுக்குப் பின்னர் பேருந்து மூலம் அவர்களை பணி புரிந்த இடங்களுக்கு அழைத்துச் செல்ல வேண்டுமென்றும் உள்துறை அமைச்சம் அறிவுறுத்தியுள்ளது இருப்பினும் மாநிலங்களுக்கு இடையே இதுபோன்று அனுப்புவதற்கு அனுமதி இல்லை என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திரமோடி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார் இந்த நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து திரு எடப்பாடி பழனிசாமி விரிவாக எடுத்துரைத்தார் துரித பரிசோதனைக்கான கருவிகளை கூடுதலாக வழங்க வேண்டுமென்றும் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்தார்

இதற்கிடையே இந்த நோய் தொற்று பரவல் தடுப்பு மற்றும் நிவாரண உதவிகள் வழங்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இப்பணிகளை மாவட்டந்தோறம் அமைச்சர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியல் மாநில அமைச்சர்கள் திரு தங்கமணி மற்றும் டாக்டர் சரோஜா ஆகியோர் தூய்மை மற்றும் மின் பணியாளர்களுக்கு சத்தான உணவுப் பொருட்களை வழங்கினர் செய்தியாளர்களிடம் பேசிய பின்னர் தங்கமணி திரு இம்மாவட்டத்தில் நோய் தொற்றுக்கான துரித பரிசோதனை இன்று முதல் மேற்கொள்ளப்படும் என்றார் நோய் தொற்று தடுப்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதால் அதன் வேகம் குறைந்து வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் இதேபோல் திருப்பத்தூர் மாவட்டத்திலும் துரித பரிசோதனை இன்று முதல் மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சியர் திரு சிவனருன் கூறியுள்ளார் நோய் தொற்றினால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள ஆம்பூரில் இந்த சோதனை தொடங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆட்சியர் திரு பொன்னையா இந்த நோய் தொற்றுக்கான துரித பரிசோதனையை நேற்று தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த மாவட்டத்தில் உள்ள இடம் பெயர்ந்த தொழிலாளர்கள் அனைவருக்கும் தேவையான உதவிகள் செய்யப்பட்டு வருவதாகக் கூறினார்

இன்று ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு குணமடைந்து வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார்

இதற்கிடையே இந்த நோய் தொற்றுக்கான தடுப்பு மருந்து தொடர்பான பணிகளை ஆய்வு செய்வதற்கென உயர்நிலை பணிக்குழு ஒன்றை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது பிரதமரின் முதன்மை ஆலோசகர் மற்றும் மருத்துவம்சார் துறைகளின் தலைமை அதிகாரிகள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனா் தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பதற்கான பணிகளை ஒருங்கிணைப்பது துரிதப்படுத்துவது போன்ற பணிகளை இக்குழு மேற்கொள்ளும்

இது தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக காஞ்சிபுரம் மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சே்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர் இதேபோல் ஊரடங்கு காலத்தில் மத்திய அரசின் இலவச சமையல் எரிவாயு இணைப்புத் திட்டத்தின் பயனாளிகளுக்கு இலவசமாக மூன்று சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்பட்டு வருவதாக ஐ ஓ சி யின் பொது மேலாளர் திரு பட்டாபிராமன் தெரிவித்தார் சேலம் மாவட்டம் நான்கு ரோடு அரிசிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் ஷேவியோ ஜான் கா்ப்பிணி பெண்களை மருத்துவ பரிசோதனை மற்றும் பிரசவத்திற்கு இலவசமாக அழைத்துச் செல்லும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்

சென்னை காமராஜா் சாலையில் நேற்று மாநகராட்சி சாா்பில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் தடை உத்தரவை மீறி செயல்பட்ட ஜவுளிக்கடைக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனா்

தளா்வுகள் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது

கருவிகளை தமிழகத்திற்கு கூடுதலாக வழங்க வேண்டுமென்று மாநில அரசு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது

பணிகளை தடுப்பு மருந்து ஒருங்கிணைப்பதற்காக உயர்நிலை பணிக்குழு ஒன்றை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது